வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோ புதுச்சேரி

தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் ஒரே தேதியில் சட்டமன்றத் தேர்தல் நடத்தப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா தெரிவித்துள்ளார்

முன்னதாக மாநிலங்களவையின் நாளைய அமர்வு ரத்து செய்யப்பட்டது ஆரம்பத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல்கட்ட அமர்வுகள் வரும் திங்கட்கிழமை வரை நடைபெறுவதாக இருந்தன

இன்று மாநிலங்களவையில் மத்திய நிதித் துறை இணை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் பட்ஜெட் மீதான பொது விவாதங்களில் பேசுகையில் மத்திய பட்ஜெட் நாட்டு மக்களின் எண்ணங்களைப் பூர்த்தி செய்யும் ஆவணமாகவே அமைந்திருப்பதாக கூறினார் சமுதாயத்தின் அனைத்து பிரிவு மக்களும் பட்ஜெட்டை வரவேற்பதாக அவர் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து பங்குச் சந்தையின் குறியீடுகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதே இதற்கு சான்றாகும் என்றும் கூறினார்

தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரே தேதியில் சட்டப்பேரவை தேர்தல் நடத்தப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா தெரிவித்துள்ளார் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக தலைமை தேர்தல் ஆணையர் திரு

கடந்த இரு தினங்களாக பல்வேறு தரப்பினருடன் ஆய்வு மற்றும் ஆலோசனை மேற்கொண்ட திரு சுனில் அரோரா இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் புதுச்சேரியில் உள்ள சில அரசியல் கட்சிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நியமனம் குறித்து அளித்த புகாரில் உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே தெளிவான தீர்ப்பு வழங்கி விட்டதாக அவர் கூறினார்

மேலும் துணை வாக்குச்சாவடிகளிலும் அனைத்து அடிப்படை வசதிகளும் இருப்பதை மாநில தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார் தேர்தல் நாளின் போது மத்திய படைகள் மற்றும் உள்ளூர் போலீசார்களை பயன்படுத்தும் விஷயத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி மாநில காவல்துறை ஒருங்கிணைப்பு அதிகாரி மத்திய மாநிலப் படைகளின் ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் இணைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டு இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார்

சுனில் அரோரா குறிப்பிட்டார்

குற்றச்சாட்டுகளில் உண்மை இருப்பதாக தெரிய வந்தால் நிதி உதவி தொடர்பாக நிலுவையில் உள்ள உத்தேசங்களை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் முதலமைச்சர் நிவாரண நிதியின் பயன்பாட்டில் வேறு ஏதாவது முறைகேடுகள் உள்ளதா அல்லது சரியாகத்தான் பயன்படுத்தப்படுகிறதா என்பது குறித்து உடனடியாக சிறப்பு தணிக்கை மேற்கொள்ளுமாறு மத்திய அரசின் தலைமை கணக்கு தணிக்கை அலுவலகத்தை தலைமைச் செயலர் கேட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் துணைநிலை ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார் முதலமைச்சரின் நிவாரண நிதி என்பது மக்கள் பணத்தால் ஆனது என்றும் அரசு ஊழியர்களும் இதற்கு பங்களித்து இருப்பதால் அரசு இந்நிதியை பொறுப்பான முறையில் பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் வாட்ஸ்அப் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் இதற்கிடையே முதலமைச்சர் திரு நாராயணசாமி இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் முதலமைச்சர் நிவாரண நிதியின் பயன்பாட்டில் முறைகேடுகள் எதுவும் இல்லை என்றும் யார் வேண்டுமானாலும் இது குறித்து விசாரிக்கலாம் என்றும் கூறினார் இந்நிதியில் இருந்து பயனாளிகளுக்கான உதவிகள் காசோலை மூலமாக மட்டுமே வழங்கப்படுவதாகவும் புதுச்சேரியில் ராஜ்நிவாசின் செலவினங்கள் குறித்தே விசாரிக்கத் தேவை இருப்பதாகவும் அவர் கூறினார் ராஜ்நிவாஸ் தரப்பில் கார்ப்பரேட் சமூகப் பொறுப்புணர்வு நிதி வசூலிக்கப்பட்டதில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டிய அவர் இது குறித்து குடியரசுத் தலைவரிடம் புகார் செய்யப்பட்டு உள்ளதாகவும் துணைநிலை ஆளுநரிடம் விளக்கம் கோருவதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புக் கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரியில் புதிய மேரி கட்டிடத்தின் திறப்பு விழாவை மத்திய அரசின் பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் நடத்த வேண்டும் என துணைநிலை ஆளுநர் கூறி இருப்பது தவறான உள்நோக்கம் கொண்டது என்று திரு நாராயணசாமி குற்றம் சாட்டினார் உலக வங்கி நிதி மூலமாகவே மேரி கட்டிடம் கட்டப் பட்டுள்ளதாகவும் இதில் மத்திய அரசின் நிதி எதுவும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் மாநில அரசின் தேவைகளை உலக வங்கியிடம் பரிந்துரை செய்தது மட்டுமே இதில் மத்திய அரசின் பங்குபணி என்றும் அவர் குறிப்பிட்டார்

நாராயணசாமி தெரிவித்தார் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அனைத்து ஜவுளி ஆலைகளை மீண்டும் திறக்கவும் புதுச்சேரியில் ஆடை உற்பத்தி பூங்கா ஒன்றை அமைக்கவும் தாம் கோரியிருப்பதாக அவர் கூறினார் புதுடில்லியில் மத்திய நிதி அமைச்சரையும் தாம் சந்தித்து புதுவைக்கான நிதி நிலுவைகளை உடனடியாக விடுவிக்கக் கோரியதாகவும் அவர் கூறினார்

உயிரிழப்பு எதுவும் இருக்கவில்லை